மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

ஜெய்சங்கர் மாஸ்கோவில் இன்று ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார்

ஹரிவன்ஸ் சிங் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்

குணமடைந்துள்ளனர்

நீட் தேர்வை ஒத்தி வைக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனுக்களை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது சாலையோர வியாபாரிகளின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சாலையோர வியாபாரிகளுக்கான சுயநிதி திட்ட செயல்பாடு குறித்து மத்தியப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சாலையோர வியாபாரிகளுடன் இன்று காணொலிக் காட்சி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர் இத்திட்டத்தை வெற்றியடையச் செய்த வியாபாரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் வியாபாரிகளிடம் ஏற்பட்டுள்ள நம்பிக்கையே இத்திட்டம் வெற்றி பெற்றதற்கு எடுத்துக்காட்டு என்று குறிப்பிட்ட அவர்

மேலும் இத்திட்டத்தில் பதிவு சுசுய்வதற்கென பிரத்யேக சுயலி மற்றம் இணையதளம் உருவாக்கப்பட்டிருப்பதையும் அவர் குறிப்பிட்டார் இந்த திட்டம் மட்டுமல்லாது வேறுபல திட்டங்கள் மூலமாகவும் வியாபாரிகள் பயன்பெறத் தக்க வகையில் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் குடிநீர் அருந்துவதற்கு ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்களுக்குப் பதிலாக மண்குவளைகளை பயன்படுத்துமாறும் சாலையோர வியாபாரிகளை பிரதமர் கேட்டுக் கொண்டார்

சிறப்புக் கடனுதவி திட்டத்தை அறிமுகம் செய்தது குறிப்பிடத்தக்கது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது

இந்த அமைப்பில் இந்தியா முழுநேர உறுப்பினராக இணைந்த பிறகு மூன்றாவது முறையாக இம்மாநாடு நடைபெறுகிறது

இம்மாநாட்டில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்கள் பங்கேற்கவுள்ள உச்சி மாநாட்டிற்கான அம்சங்களை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது

பல்வேறு சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இம்மாநாட்டினிடையே திரு ஜெய்சங்கர் ரஷ்பா உள்ளிட்ட பல்வேறு உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடனும் தனித்தனியாக இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் நடப்பு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார்

செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த அந்த அமைப்பிள் தலைவர் திரு டெட்ராஸ் கெட்ரியேசஸ் பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசி பல தசாப்தங்களாக வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு அந்த நோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ள நிலையில் போலியோவுக்கான தடுப்பூசி காரணமாக அந்நோய் ஒழிக்கப்படும் நிலையில் உள்ளதையும் சுட்டிக்காட்டினார் எபோலா நோய்க்கு கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசி காங்கோ நாட்டில் எபோலா பரவுவதை தடுக்க பயன்பட்டிருப்பதையும் அவர் எடுத்துரைத்தார் எனவே வலுவற்ற மற்றும் பாதுகாப்பற்ற தடுப்பூசிகளை உலக சுகாதார அமைப்பு ஏற்றுக் கொள்ளாது என்றும் அவர் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார்

ஹரிவன்ஸ் சிங் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் ஏற்கனவே இப்பதவியில் இருந்த திரு

இத்தேர்தலில் ஆளும் கூட்டணி சார்பில் தற்போது திரு ஹரிவன்ஸ் சிங் மனுதாக்கல் செய்துள்ள நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் கூட்டாக பொது வேட்பாளரை நிறத்துவது குறித்து ஆலோசித்து வருகின்றன மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை ஒத்தி வைக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது கோவிட் தொற்றுப் பரவல் மற்றும் ஊரடங்கு காரணமாக நீட் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் அல்லது ஒத்தி வைக்கக் கோரி ஏற்கனவே தொடரப்பட்ட பல்வேறு வழக்குகளை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது

இந்நிலையில் நீட் தேர்வை தள்ளி வைக்கக் கோரி புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணைக்கு ஏற்க நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு இன்று மறுத்துவிட்டது தமிழக அரசு மேற்கொண்டு வரும் குடிமராமத்துப் பணிகள் காரணமாக நீர்வளம் பெருகி நடப்பாண்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

துரைமுருகனும் பொருளாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு டி

பாலுவும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் புதிய துணைப் பொதுச் செயலாளர்களாக முன்னாள் அமைச்சர்கள் திரு

பொன்முடி திரு ஆராசா ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர்